திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

இன்று அனுசரிக்கப்படுகிறது

வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டு கொண்டுள்ளது

நிகழ்ச்சியின் போது

நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி வணக்கம் சென்னை வணக்கம் தமிழ்நாடு என்று கூறி தமது உரையை தொடங்கினார் தாம் சென்னை வந்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாகவும் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறினார் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தற்போது உரையாற்றி வருகிறார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்வீர்செல்வம் வரவேற்பு உரையாற்றினார் அதைதொடர்ந்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் உரையாற்றினார்

ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து விழா நடைபெறும் இடத்திற்கு சாலை வழியாக சென்ற பிரதமரை வரவேற்பதற்கு பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற இசை மற்றும் நடனக் கலைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி அஇஅதிமுக உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கட்படுகிறது பிரதமரின் வருகையை அடுத்து சென்ளை நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரை பாரிமுனை பூந்தமல்லிசாலையின் சில பகுதிகள் நிகழ்ச்சி நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கம் ஆகியவை காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனையடுத்து மதியம் ஒரு மணிவரை இந்தப் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தமிழக நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு கொச்சி செல்லும் பிரதமர் கேரளாவில் இன்று மாலை பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

இந்த தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர்பதிவில் வீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு நாடு துணை நிற்கும் என்றும் கூறியுள்ளார் கொடுரமான இந்த தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் தியாகத்திற்கு தாம் தலைவணங்குவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தேசத்திற்காக தங்களது உயிர்களை தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு தொடர்ந்து உதவும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விமான போக்குவரத்துதுறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர்

அலுவலகங்களில் கிருமிநாசினிகள் பயன்படுத்துதல் மற்றும் வெப்ப பரிசோதனை கட்டாயம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது

மினி பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியும் விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆற்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

உத்ரகாண்ட் மாநிலத்தில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து எட்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது

மீட்புப் பணிகளுக்காக மும்முனை யுக்தி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுவதாக தேசிய அனல்மின் நிறுவனத்தின் பொது மேலாளர் திரு ஆர் பி அகிர்வால் கூறியுள்ளார்

ஏரியிலிருந்து நீர் வடிய தொடங்கியிருப்பதால் ஆபத்து ஏதுமில்லை என்று நீர்வள ஆணையம் கூறியுள்ளது

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதார அமைச்சக இணைச் செயலாளர் டாக்டர் மன்தீப் பண்டாரி